நிர்வாகிகள் கூட்டத்தை இன்று துவக்கி வைத்து உரையாற்றினார் புதுச்சேரியில் திடீர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை

புதுச்சேரி சட்டப்பேரவை சிறப்புக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்பிக்கை வாக்கு கோரயுள்ளார் புதுச்சேரியில் மேலும் ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்

லட்சுமி நாராயணன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்தனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தை புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார் கட்சியின் தேசிய நிர்வாகிகள் பாஜக மாநில பொறுப்பாளர்கள் மாநிலத் தலைவர்கள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

மேலும் விரைவில் மேற்கொள்ள உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் இக்கூட்டத்தில் வெளியாக உள்ளதாகவும் அவர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் காணொளி காட்சி மூலம் பங்கேற்கும பரிக்ஷா பே சர்ச்சா என்ற தேர்வுக்கு தயாராவோம் நிகழ்ச்சி அடுத்த மாதம் நடைபெற உள்ளது

மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பொருட்டு பிரதமர் திரு

இதில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்பிக்கை வாக்கு கோர உள்ளார் முன்னாள் அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தான் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர் அவர்களை தொடர்ந்து திரு

ஜான்குமாரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் முன்னதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்

இதை தொடர்ந்து தற்போதைய அரசு பெரும்பான்மையை இழந்து விட்டதாக கூறி என்ஆர் காங்கிரஸ் அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர் கட்சியினர் புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் புகார் அளித்தனர்

நாராயணசாமிக்கு உத்தரவிட்டார்

மிகுந்த அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே புதுச்சேரி முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலரும் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினருமான திரு லட்சுமி நாராயணன் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார் தனது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்துவிடம் இன்று சமர்பித்தார் அவரை தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசனும் தனது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு சிவகொழுந்துவிடம் சமர்பித்தார் இதனால் புதுச்சேரி அரசியலில் பெரும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது நாளை சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் திரு வெங்கடசேன் ராஜினாமா செய்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை தொடர்ந்து திரு

எஸ்

ஜெயபால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக கொறடா திரு வையாபுரி மணிகண்டன் உத்தாவு பிறப்பித்துள்ளார் எதிர்கட்சியில் உள்ள சில உறுப்பினர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக வெளியான தகவலை தொடர்ந்து அவர்களுக்கு கொறடா உத்தரவு எழுத்து மூலம் அளிக்கப்பட்டு கையெழுத்து பெறப்பட்டுள்ளது மேலும் கொறடாவின் உத்தரவை மீறி செயல்படும் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது

தொடர் மழை மற்றும் வெள்ளத்தை தொடர்ந்து லாஸ்பேட்டை ராஜீவ்காந்தி சதுக்கம் ரெயின்போர் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் ஒருசில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர்

மீட்டர் மழை பெய்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் சவுந்தாராஜன் வசந்தன் நகர் தேங்காய்த்திட்டு முருங்கப்பாக்கம் ரயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலைமையை பார்வையிட்டார்

மேலும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி காமராஜர் தொகுதியில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டார்

பூர்வாகர்க் தெரிவித்துள்ளார்

ஏனாம் மண்டலம் மட்டும் தொடர்ந்து புதிய நோய் தொற்று இல்லாத பகுதியாகவே நீடித்து வருகிறது